உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சித் திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைவதை அரசும் மக்கள் பிரதிநிதிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி குறித்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாகக் கலந்து கொண்டு பேசிய அவர் மக்களின் தேவைகளில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் கிராமங்களை முன்மாதிரி கிராமங்களாக மாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாடு நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தங்களது தொகுதி மக்களுக்கு சேவையாற்ற இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டம் அதிக வாய்ப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மத்தியக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஸ் அக்னிஹோத்ரி தலைமையிலான மத்தியக் குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனா ராமநாதபுரம் மாவட்டத்தில் குயவன்குடி கழகூரணி திருப்புல்வானி ஆர் எஸ் மங்கலம் நயினார் கோயில் ஆகிய இடங்களில் மத்தியக் குழுவினர் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் மற்றொரு குழுவினர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர்

காட்டுப்பள்ளி துறைமுகம் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்தமூலம் பதிலளித்த அவர் காட்டுப்பள்ளியில் தற்பொழுது உள்ள துறைமுகத்திற்கு கற்றுச்சூழல் அனுமதியும் ஒழுங்குமுறை மண்டல அனுமதியும் உரிய நடைமுறைகளுக்கு பின்னரே வழங்கப்பட்டதாக தெரிவித்தாா்

பாதுகாப்பு உற்பத்தித் துறையில் புதிதாக நுழையும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கூடுதலான ஊக்குவிப்பு தேவை என்பதை உணர்ந்து அரசு செயல்படுவதாக அவர் கூறினார்

சுயசார்பு நிலையை அடைவதில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியும் முக்கிய பங்கு வகிக்கும் என திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஏழு போ் விடுதலை தொடர்பாக தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாக துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார்

கிரண் ரிஜுஜு கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இது குறித்து எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் மூலிகை மருந்துகளை ஊக்குவிக்கவும் பிரபலப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது என்றார் ஆரோக்யா கண்காட்சிகள் விழாக்கள் உள்ளிட்டவற்றை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடத்துதல் ஆயுஷ் சிகிச்சை முறைகள் குறித்த விளம்பரங்களை வெளியிடுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மூலிகைத் தாவரங்களை பயிரிடுவோருக்கு மானியம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார்

தோ்தல் ஆதாயத்திற்காகவே கூட்டுறவு விவசாய கடன்களை தமிழக அரசு ரத்து செய்துள்ளளதாக தி மு க தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய அவர் தி மு க ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் முறையாக நிறைவேற்றப்படும் என்றார்

மத்திய அரசின் வேளாண் சுட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிக அளவு பயனளிக்கும் என்று நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சட்டத்தின் பலன்களை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்

பாதுகாப்புக் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது